தொட்பாக மருத்துவ நிபுண்களுடன் ஆலோசனை நடத்துகிறார்

உணவு வழங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு

வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர்

போட்டியிலிருந்து வெளியேறியது

சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாகவும் மருத்துவர்கள் கலந்து கொள்கிறார்கள்

முன்னதாக நேற்று திருவள்ளூரில் நோய்த் தடுப்புப் பணிகள் மற்றும் மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய முதலமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

பரிசோதனை எண்ணிக்கையை அரசு தொடர்ந்து அதிகரித்துள்ளதோடு பரிசோதனை செய்து கொள்ள விரும்புவோர் தாமாக முன்வந்து செய்து கொள்ளலாம் என்றும் சமீபத்தில் அறிவித்தது இதற்கான விதிமுறைகளும் எளிமையாக்கப்பட்டுள்ளன

உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளார்

நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக விடுதிகள் ஹோட்டல்கள் பொழுதுபோக்கு பூங்காக்கள் நாளை முதல் திறக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா அறிவித்துள்ளார் உதகமண்டலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏற்கனவே ஊரடங்கிலிருந்து மாநில அரசு பல தளர்வுகளை அறிவித்துள்ள போதிலும் நீலகிரி மாவட்டத்தில் இ பாஸ் தொடர்ந்து நடைமுறையில் உள்ளதாகவும் இனி கற்றுவா நோக்கத்திற்காக இ பாஸ் பெற்று பொதுமக்கள் வரலாம் என்றும் கூறினார்

இக்குழுக்கள் காலிப்பணியிடங்களுக்கு ஏற்ப நேர்முகத் தேர்வு நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர்கள் தலைமையில் இரு குழுக்களும் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் ஒரு குழுவும் என மூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன நாடுமுழுவதும் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு சத்தான உணவு வழங்குவதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் தேசிய ஊட்டச்சத்து மாதம் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருவதையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குவதற்கான நடவடிக்கையிலும் விழிப்புணர்வு பிரச்சாரத்திலும் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் இதன்மூலம் ஆரோக்கியமான தாய்மார்களையும் இளைய தலைமுறையினரையும் உருவாக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார் வளமான நாடு உருவாக மக்களுக்கு முறையான ஊட்டச்சத்து கிடைப்பது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விடுத்துள்ள செய்தியில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் ஆகியோர் விஷயத்தில் அரசு தீவிர கவனம் செலுத்தும் என்று கூறியுள்ளார் நாட்டிலிருந்து ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குவதற்கு போஷான் அபியான் திட்டம் முக்கியப் பங்காற்றி வருவதாகவும் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத இந்தியாவை உருவாக்க இத்திட்டம் மேலும் உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதிநவீன ஏவுகணைகளை செலுத்தும் ராக்கெட் எஞ்சின் சோதனை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர் முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட இந்த ராக்கெட் எஞ்சின் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்புத்துறைக்கான தளவாட தயாரிப்பில் சுயசார்பை எட்டுவதில் முக்கியமான மைல்கல் என்று குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் உருவாக்கிய ஸ்கிராம்ஜெட் எஞ்சின் ஒளியை விட ஆறுமடங்கு வேகத்தில் செல்வதற்கான உந்துவிசையை அளித்ததாகவும் இதற்காக விஞ்ஞானிகளை தாம் பாராட்டுவதாகவும் கூறியுள்ளார் உலகில் வெகுசில நாடுகளே இத்தகைய திறனை பெற்றிருப்பதாகவும் ட்விட்டர் செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற மேல்நிலை முதலாமாண்டு மற்றும் இரண்டாமாண்டு பொதுத் தேர்வு எழுதி அதில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி வின்ணப்பித்தவர்களில் மதிப்பெண் மாற்றம் உள்ள தேர்வர்களது பதிவெண் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது

இதே வலைதளத்தில் திருத்தப்பட்ட மதிப்பெண் அடங்கிய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பதவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அசல் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் தளியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரைப்பட பின்னணி பாடகர் திரு

உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் தொடர்ந்து உயிர்காக்கும் சாதனங்களின் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள ஆரோக்கிய மாதா ஆலய தேர் பவனி நேற்று பக்தர்கள் இன்றி நடைபெற்றது

செகண்ட்ஸ் சென்னை பெசண்ட் நகரில் உள்ள வேளாங்கண்ணி ஆலயத்திலும் பக்தர்கள் இன்றி தேர் பவனி நேற்று நடைபெற்றது